திட்டத்தை அஇஅதிமுக அரசு அறிவித்ததுஎன்றுதிமுகதலைவர்திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்

கூட்டணி அரசுதான் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே எஸ் அழகிரி கூறியிருக்கிறார்

வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது

மத்தியில் நிலையான ஆட்சி அமைய பிரதமர் திரு நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்று அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் ராமநாதபுரத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தியதன் மூலம் தமிழக அரசு ஏராளமான அந்நிய முதலீடுகளை ஈர்த்துள்ளதாகவும் இதனால் புதிய தொழில்கள் தொடங்கப்பட இருப்பதாகவும் கூறினார் குடிமராமத்து திட்டத்தின் மூலம் ஏராளமான ஏரி குளங்கள் ஆழப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஏழை எளிய மக்களுக்கான மருத்துவ காப்பீட்டுத் தொகையை அஇஅதிமுக அரசு உயர்த்தியுள்ளதாகவும் கூறினார் கடந்த ஏழு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் வறுமைக்கோட்டிற்கு கீழ் வசிக்கும் மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அஇஅதிமுக அரசு அறிவித்தது தேர்தலை மனதில் கொண்டுதான் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் நீலகிரி மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையத்தில் நேற்றிரவு நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் கடந்த ஏழு ஆண்டுகளாக இந்த மக்கள் குறித்து கவவைப்படாமல் இருந்த அஇஅதிமுக அரக தேர்தல் தேதி அறிவிக்க சில மாதங்கள் இருந்தபோது அவசர அவசரமாக அத்திட்டத்தை அறிவித்தது ஏன் என்று வினவினார் இத்திட்டத்தை திமுக எதிர்க்கவில்லை என்றும் ஏற்கனவே பல திட்டங்களை அஇஅதிமுக அரசு அறிவித்த போது அதை திமுக தடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் ஆனால் வேண்டுமென்றே திமுக மீது பழி போடுவதற்காக இரண்டாயிரம் வழங்கும் திட்டத்தை தடுத்து விட்டதாக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பிரச்சாரம் செய்வதாகவும் திரு ஸ்டாலின் கூறினார் கிராமப்புறங்களில் உள்ள வறுமையை ஒழிப்பதற்காக கிராமப்புற வேலை உறுதித்திட்டத்தை கொன்டு வந்ததே காங்கிரஸ் தலைமையிவான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுதான் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே எஸ் அழகிரி கூறியிருக்கிறார் பெரம்பலூரில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் நம்நாட்டில் ரயில்கள் செல்லாத ஊர்கள் பல இருக்க பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவில் புல்லட் ரயில் விடும் திட்டம் தேவையா என்று வினவினார்

மருத்துவப் படிப்புக்கு நீட் தேர்வு வேண்டாம் என்பதுதான் அஇஅதிமுக வின் தற்போதைய நிலை என்று அமைச்சர் திரு காமராஜ் கூறியிருக்கிறார் மன்னார்குடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட திட்டங்களை முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொண்டு வந்ததாகவும் ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இத்திட்டங்களை நிறைவேற்ற மாட்டோம் என்று இப்போது வாக்குறுதி அளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்க வேண்டுமென்று மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர்ந்து மத்திய அரசிடம் வலியுறுத்தி வந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை அமல்படுத்தினாலும் அவற்றை குறை கூறுவதிலேயே திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கவனம் செலுத்துவதாக அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியிருக்கிறார்

வறுமைக் கோட்டிற்குக் கீழ் உள்ள மக்களுக்கு இலவச வீடுகள் கட்டித் தரும் திட்டத்திற்கு இதுவரை தமிழகத்தில் ஆறு லட்சம் வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

தூத்துக்குடியில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் மீனவர்களுக்காக தனி ஆணையம் அமைக்கப்படும் என்று திமுக தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருப்பதாகக் கூறினார் மாநிலத்தில் திமுக ஆட்சி அமைத்தால் தூத்துக்குடி மாவட்டத்தில் சுற்றுக்சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் தொழிற்சாலைகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்டத்தை இரண்டாகப் பிரித்து கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாகக் கொண்டு தனி மாவட்டம் உருவாக்கப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பு மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியிருக்கிறார் நேற்று கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட ரிஷிவந்தயம் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் அஇஅதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் மத்தியில் பிஜேபி தலைமையில் அரசு மீண்டும் அமைந்தால் தமிழ்நாட்டுக்கு ஏராளமான திட்டங்கள் கிடைக்கும் என்று கூறினார் மதவாதம் என்ற சொல்லை திமுக காங்கிரஸ் கூட்டணி தவறாகப் பயன்படுத்தி வருவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைர் திரு ஜி கே வாசன் கூறியிருக்கிறார் காஞ்சிபுரம் பூந்தமல்வி ஆகிய இடங்களில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை மக்களும் சிறுபான்மையினரும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருவதால் தமிழ்நாடு அமைதிப் பூங்காவாக திகழ்கிறது என்றார் மத்தியில் மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே நாடு பாதுகாப்பாக இருக்கும் என்று கூறினார் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் கள நிலவரம் குறித்த பகுதியில் இன்று இடம் பெறுவது அரக்கோணம் மக்களவைத் தொகுதி

கடந்த நாடாளுமன்றத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட கோ ஹரி வெற்றி பெற்றார்

இதுவரை அரக்கோணம் நாடாளுமன்றத் தொகுதியில் திழக தலைவர் மு க ஸ்டாலின் கமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாமக நிறுவனர் ராமதாஸ் உட்பட பலரும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரக்கோணத்தில் அனைத்து மின்சார ரயில்குளம் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் சோளிங்கர் மலைக் கோவிலுக்கு ரோப்கார் வகதி செய்து தாப்படும் நெகவுப் புங்கா அமைக்கப்படும் ஒகேனக்கல் கட்டுக்கடநீர் திட்டம் விரிவபடுத்தப்படும் திண்டிவனம் முதல் நகரி வரையிலான புதிய ரயில்வே திட்டம் நிறைவேற்றப்படும் தென்பெண்ண பாவாறு இணைப்புத்திட்டம் நிறைவேற்றப்படும் போக்கவாத்து நெரிசலை தீர்க்க புதிய வட்டப்பாதை கொண்டு வரப்படும் என வாக்கறதிகள் அளிக்கப்பட்டன

ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பணிபுரியும் வெளிநாட்டவர்களோடு அவர்களது குடுப்பத்தினரும் தங்குவதற்கு விசா விதிமுறைகளை அந்நாடு தளர்த்தியுள்ளது

தமிழகத்தில் ஜூன் மாதம் நடைபெற உள்ள ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வகுப்புகளுக்கான துணைத் தேர்வுகளுக்கு தனித் தேர்வர்கள் இம்மாதம் எட்டாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்குநர் அறிவித்துள்ளார்

மும்பையில் இன்று மாலை நடைபெற உள்ள போட்டியில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது